தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி

தமிழகத்தில் நூலகங்களை பராமரிக்கும் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

நாட்டின் புதிய தொழில்கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு கூறியிருக்கிறார்

ப்ரெஞ்ச் ஓபன் க்ராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் ர பேல் நடால் டெல் போட்ரோவை இன்று எதிர்கொள்கிறார்

எடப்பாடி

பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார்

இந்த குறுவை தொகுப்பு திட்டத்தின் மூலம் டெல்டா மாவட்டங்களில் உயர் மகசூல் பெறவும் மண்வளம் மேம்படவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டிய அவர் இப்பணிகளை உடனடியாக தொடங்க துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வேளாண் பெருமக்கள் இந்த திட்டங்களை பயன்படுத்தி குறுவை சாகுபடியை சிறந்த முறையில் மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார் அதேவேளையில் மத்திய அரசை வலியுறுத்தி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் அரசின் இந்த முயற்சிகளால் விரைவில் மேட்டுர் அணையிலிருந்து பாசனத்திற்கு காவிரி நீர் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

அன்பழகன் தமிழகத்தில் தேவையான அளவிற்கு அரசு கலைக்கல்லுாரிகள் இருப்பதால் புதிதாக தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மாநில உயர்கல்வி துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தமிழகத்தில் உள்ள நூலகங்களை பராமரிப்பது நூல்கள் வாங்குவது போன்ற நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என மாநில பள்ளிக்கல்வி துறை அமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இத்தகவலை தெரிவித்த அவர் இதற்கான நிதிப்பங்கீடுகள் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளதால் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்றார்

தங்கமணி தமிழகத்தில் இடப்பிரச்சனை காரணமாகவே துணைமின்நிலையங்கள் அமைக்கும் பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு

பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு பதில் அளித்த அவர் உரிய இடங்களை உறுப்பினர்கள் தேர்வு செய்கு தெரிவித்தால் மின்வாரியம் உடனடியாக துணைமின்நிலையங்களை அமைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் என்றார்

எடப்பாடி

பழனிசாமி அம்மா முழுஉடல் பரிசோதனை மற்றும் அம்மா மகளிர் சிறப்பு உடல்பரிசோதனை திட்டங்களை சென்னை தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர்சிறப்பு மருத்துவமனையில் இன்று துவக்கி வைத்தார்

ரத்தம் சிறுநீரகம் சர்க்கரை ரத்தக்கொழுப்பு கர்ப்பப்பை உள்ளிட்ட பல்வேறு உடல் பரிசோதனைகள் இதில் மேற்கொள்ளப்படுகின்றன இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

நரேந்திரமோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் பயணமாக நாளை சீனா புறப்படுகிறார் இந்தியா சீனா பாகிஸ்தான் ரஷ்யா கிர்கிஸ்தான் கஸகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய ஷாங்காய் உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சிமாநாடு நடைபெறுகிறது இதன் ஒருபகுதியாக சீன அதிபர் ஸி ஜின் பிங்கையும் சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் தீவிரவாத எதிர்ப்பு போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவது அமைதி ஸ்திரத்தன்மையை பராமரிப்பது போன்றவை குறித்து இம்மாநாட்டில் இந்தியா வலியுறுத்த உள்ளது

ராஜன் கோஹய்ன் கோவையில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

திருப்பூர் ஈரோடு சேலம் குப்பம் கிருஷ்ணராஜபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இது நின்று செல்லும் இந்நிகழ்ச்சியில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துகொண்டனர்

பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் பயிற்சியில் சிறந்து விளங்கிய கடற்படை வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார்

அணை திறப்பு குற்றாலம் வாய்ஸ் நெல்லை மணிமுத்தாறு அணையிலிருந்து முதலமைச்சரின் உத்தரவிற்கேற்ப கார்பருவ சாகுபடிக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார்

இதனிடையே நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்துவருவதால் குற்றாலம் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

டென்னிஸ் பாரீசில் நடைபெறும் ப்ரெஞ்ச் ஓபன் க்ராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினின் ர பேல் நடால் அர்ஜெண்டினாவின் டெல் போட்ரோவை இன்று எதிர்கொள்கிறார் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் இத்தாலியின் செக்கினாட்டோ ஆஸ்ட்ரியாவின் தீமுடன் இன்று மோதுகிறார்